பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார்

மத பயங்கரவாதத்தில் இருந்து மக்களை பாதுனக்க இந்தியாவும் அமெரிக்காவும் உறுதி பூண்டிருப்பதாக திரு ட்டிரம்ப் கூறியுள்ளார்

ஒப்பந்தங்கள் இன்று கையெழுத்திடப்பட்டன

தமிழகத்திலிருந்து ஹஜ் யாத்திரைக்கு விண்ணப்பித்துள்ள அனைவருக்கும் அனுமதி அளிக்க வேண்டுமென்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி பிரதமரை கேட்டுக் கொண்டுள்ளார்

இனி விரிவான செய்திகள் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்டிரம்பின் இந்திய வருகை வரலாற்று சிறப்புமிக்கது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் புததில்லியில் எஹதராபாத் இல்லத்தில் இன்று திரு நரேந்திர மோடியும் திரு ட்டிரம்பும் சந்தித்து இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்தினர் பேச்சுவார்த்தைக்குப்பின் பாதுகாப்பு எரிசக்தி சுகாதாரம் தொழில்நட்பம் தொலைத் தொடர்பு உள்ளிட்ட துறைகளில் ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டன

இந்திய அமெரிக்க உறவுகளை மேலும் வலுப்படுத்த முடிவு எடுத்துள்ளதாக திரு நரேந்திர மோடி தெரிவித்தார் பயங்கரவாத எதிர்ப்பு போதை மருந்து கடத்தல் ஐந்து ஜி தொழில்நுட்பம் வர்தகம் போன்றவற்றில் ஒத்துழைப்பை வலுப்படுத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் பயங்கரவாதத்திற்கு அதரவு அளிப்பவர்களை கூட்டாக சமாளிக்க இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டுள்ளதாக பிரதமர் தெரிவித்தார் இந்தியாவுடனான உறவு தளித்துவம் வாய்ந்ததுடன் மிகவும் வலுவானது என்று அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்தாா் மத பயங்கரவாதத்தில் இருந்து மக்களை பாதுகாக்க இரு நாடுகளும் உறுதி பூண்டிருப்பதாக அவர் கூறினார்

மத பயங்கரவாதம் கடல்சார் பாதகாப்பு கணினி குற்றங்கள் தடுப்பு போன்றவற்றில் இந்தியாவும் அமெரிக்காவும் இணைந்து நடவடிக்கை மேற்கொள்ளும் என்றும் அவர் குறிப்பிட்டார் அமெரிக்க சா்வதேச நிதிக் கழகம் முதல் முறையாக அமைக்கப்பட உள்ளதாகவும் மகளிா் தொழில் முனைவோருக்கான ஊக்குவிப்பு திட்டங்கள் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் கூறினார் பின்னர் அமெரிக்க துதரகத்தில் இந்திய தொழில் அதிபர்களை சந்தித்த திரு டிரம்ப் இந்திய தொழில் நிறுவனங்கள் அமெரிக்காவில் முதலீடு செய்ய முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் வேலைவாய்ப்பை அதிகரிப்பதே தமது அரசின் முக்கிய நோக்கம் என்று கூறிய அவர் தொழில் துறையினர் வேலைவாய்ப்பை அதிகரிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார்

விரைவில் கொரோனா வைரஸ் கட்டுப்படுத்தப்படும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு டிரம்ப் கொரோனா வைரஸை கட்டுப்படுத்துவது குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடியுடன் தாம் பேச்சு நடத்தியதாக கூறினார் எரிசக்தி துறையில் அமெரிக்கா உலகிலேயே முதல் இடத்தில் உள்ளதாகவும் இந்த துறையில் இந்திய அமெரிக்க ஒத்துழைப்பு விரிவுப்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார் இந்தியாவில் மத சுதந்திரம் குறித்தும் தாம் திரு மோடியுடன் பேச்சு நடத்தியதாக அவர் குறிப்பிட்டார் தாலிபன் உடனான அமைதி ஒப்பந்தம் குறித்தும் பிரதமருடன் தாம் கலந்தாலோசித்ததாக திரு டிரம்ப் கூறினார் முன்னதாக இன்று ஊலை அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்புக்கு புதுதில்லி குடியரசுத் தலைவர் மாளிகையில் பாரம்பரிய வரவேற்பு அளிக்கப்பட்டது பின்னர் ராஜ்னாட்டில் உள்ள காந்தியடிகளின் நினவைடத்திற்கு சென்ற திரு டிரம்பும் அவரது மனைவி திருமதி மெலனியா ட்டிரம்பும் மலர்துவி மரியாதை செலுத்தினர் இந்தியாவின் இறையாண்மையை பாதுகாக்கவும் மகாத்மா காந்தியின் களவு நளவாகவும் அமெரிக்க மக்கள் இந்தியாவுக்கு ஆதரவு அளிப்பதாக திரு ட்டிம்ப் காந்தியடிகளின் நினைவிடத்தில் வைக்கப்பட்டுள்ள விருந்தினா் புத்தகத்தில் குறிப்பிட்டுள்ளார் காந்தி நினைவிட வளாகத்தில் மரக்கன்று ஒன்றையும் திரு டிரம்ப் தம்பதியினர் நட்டனர் இதனிஎடயே திருமதி மெலானியா டிரம்ப் தில்லி மோதிபாக்கில் உள்ள சர்வோதயா பள்ளிக்குச் சென்று அங்குள்ள குழந்தைகளுடன் கலந்துரையாடி அவர்களின் கலை நிகழ்ச்சிகளை கண்டுகளித்தார் இன்னும் சற்றுநேரத்தில் குடியரசுத் தலைவர் மாளிகையில் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்தை அதிபர் திரு டிரம்ப் சந்திக்கிறா் அமெரிக்க அதிபரை கவுரவித்து குடியரசுத் தலைவர் விருந்து அளிக்கிறார்

இதற்கான அறிவிக்கை அடுத்தமாதம் ஆறாம் தேதி வெளியிடப்படும்

சேலம் மாவட்டத்தில் கற்றுப்பயணம் செய்து வரும் முதலனமச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று எடப்பாடியில் உள்ள பயணியர் மாளிகையில் பொது மக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார் அவர்களிடம் இருந்து மனுக்களை பெற்ற முதலமைச்சர் உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார் பொதுமக்களின் கோரிக்கைகள் மீது உடனடி தீர்வு காணப்படும் என்று அவர் தெரிவித்தார் தமிழக மீனவர்களின் வாழ்வாதாரத்திற்கு முழு பாதுகாப்பு வழங்கப்பட்டு வருவதாக மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஜெயக்குமார் கூறியுள்ளார் சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள மீன்வளத் துறை தலைம் அலுவலகத்தில் விபத்தில் உயிரிழந்த மீனவர்களின் குடும்பத்தினருக்கும் சேதமடைந்த படகுகளின் உரிமையாளர்களுக்கும் இழப்பீட்டு தொகைகளை இன்று அவர் வழங்கினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மீனவர்களுக்கு ஆபத்து காலத்தில் உதவும் வகையில் கடல் மீன்பிடி சட்ட அமலாக்கப்பிரிவு காவலர்களுக்கு வாகனங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார்

ஊரக உள்ளாட்சி அமைப்புகளில் பல்வேறு காரணங்களால் ஒத்திவைக்கப்பட்ட தலைவா் துணைத்தலைவா் பதவிகளுக்கான மறைமுகத் தோ்தல் அடுத்த மாதம் நான்காம் தேதி நடடபெறும் என்று மாநில தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது

மாவட்ட செய்திகள் நாமக்கல் மாவட்டத்தில் நடப்பு நிதியாண்டிற்கான விலையில்லா ஆடு மாடு மற்றும் கோழிகள் வழங்கும் திட்டத்தை மின்துறை அமைச்சர் திரு தங்கமணி இன்று தொடங்கி வைத்தார் ஈரோடு மாவட்டம் கவுந்தப்பாடியில் குத்திகரிக்கப்பட்ட மலிவுவிலை குடிநீர் வழங்கும் திட்டத்தை சுற்றுச்சூழல் துறை அமைச்சர்திரு கே சி கருப்பணன் இன்று தொடங்கி வைத்தார் விழுப்புரம் மாவட்டத்தில் மத்திய அரசின் திறன் இந்தியா திட்டத்தின்கீழ் தொழில் முனைவோருக்கான பயிற்சி முடித்த மீனவப் பெண்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன மாமல்லபுரத்தை அழகுபடுத்துவது குறித்து ஆய்வு செய்ய அமைக்கப்பட்ட குழுவின் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்ட அம்சங்கள் குறித்த அறிக்கையை தாக்கல் செய்ய தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் இரண்டு வாரக் காலம் அவகாசம் அளித்துள்ளது

ராணிப்பேட்டை மாவட்டத்தில் வார்டு மறுவரையறை தொடர்பாக நடைபெற்ற கூட்டத்தில் பொதமக்களின் கோரிக்கைகளுக்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் திருமதி திவ்யதர்ஷினி தெரிவித்துள்ளார்

தருமபுரி மாவட்டத்தைச் சேர்ந்த உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகள் மற்றும் பொது மக்கள் இணைந்து ஒகேளக்கல்லில் தூய்மைப் பணிகளை இன்று மேற்கொண்டனர்